ஸ்வீடன் பிரதமர் ஸெடபான் லாஃபென் உடன் காணொலி வாயிலாக நடைபெற்ற உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய பிரதமர் பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸ் உடன்படுக்கையை முழுமையாக செயல்படுத்துவதற்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் தெரிவித்தார்

இந்தியா ஸ்வீடன் இடையிலான நல்லுறவு வலுப்பெற்று வருவது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில்நுட்பம் பரஸ்பர முதலீடு ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகள் புதிய தொழில்களை ஊக்குவித்தல் போன்ற நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார் சீர்மிகு நகரங்கள் நீர் சுத்திகரிப்பு கழிவு மேலாண்மை சுழற்சி முறை பொருளாதாரம் கணினி தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு அதிகரித்து வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உச்சி மாநாட்டில் தெரிவித்தார் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் உற்பத்தி துறையில் இந்தியா உலகளவில் முக்கிய இடத்தை பெறும் என்று நிதி ஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரி திரு அமிதாப் காந்த் தெரிவித்துள்ளார்

திட எரிபொருளை பயன்படுத்தி போர் விமானத்தை இயக்கும் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பினர் இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்த்தனர் ஒடிசா மாநிலம் சந்திப்பூரை ஒட்டிய கடல் பகுதியில் இன்று இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான உந்து சக்தியை அதிகரிப்பதற்கான மோட்டார் உள்ளிட்டவை எதிர்பார்த்த படி சீரான முறையில் இயங்கியதாக பாதுகாப்புத்துறை விஞ்ஞானிகள் தெரிவித்தனர் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தின் மூலம் வானில் ஓர் இலக்கில் இருந்து மற்றொரு இலக்கை தாக்கவல்ல நீண்ட தூரம் செல்லும் ஏவுகணைகளை இயக்க முடியும் என்று அவர்கள் தெரிவித்தனர் தற்போது இந்த தொழில்நுட்பத்தை ஒரு சில நாடுகள் மட்டும் பயன்படுத்தி வருவதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி துறை விஞ்ஞானிகள் தெரிவித்தனர் தொழில்நுட்பங்களை வெற்றிகரமாக சோதித்த பாதுகாப்பு புதிய ஆராய்ச்சி துறை விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தனது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் மேற்குவங்கம் அஸ்ஸாம் மாநிலங்களில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது

இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கியது

பதினைந்தாம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துககொள்ளப்படும்

தமிழக சுட்டப்பேரவைத் தோ்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்க இன்னும் ஒரு வாரம் மட்டுமே இருக்கும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் மும்முரம் காட்டி வருகின்றன அஇஅதிமுகவில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் அக்கட்சி தலைமை நேர்காணல் நடத்தி முடித்து இன்று தனது முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது

மற்ற கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது இந்நிலையில் தூத்துக்குடி விமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மாநிலத்தலைவர் திரு எல் முருகன் அஇஅதிமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து வருவதாகவும் பேச்சுவார்தை முடிவடைந்து பிஜேபி போட்டியிடும் தொகுதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார் அஇஅதிமுகவுடன் தொடர்ந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தேமுதிக துணைச்செயலாளர் திரு பார்த்தசாரதி கூறியிருக்கிறார்

இதற்கிடையே திமுக வுடனான காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பங்கீடு குறித்து இன்று அல்லது நாளை இறுதி செய்யப்படும் என்று காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் திரு வீரப்பமொய்லி சென்னையில் தெரிவித்துள்ளார் தொகுதி பங்கீடு குறித்து மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் கட்சியின் உயர்நிலை தலைவர்கள் சென்னையில் ஆலோசனை நடத்தியுள்ளனர் சட்டப்பேரவைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் ஆறு வேட்பாளர்களின் பெயர்களை கொண்ட முதல் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இந்த பட்டியலை வெளியிட்டுள்ளனர் அதன்படி ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் தொகுதியிலும் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியிலும் மீண்டும் போட்டியிடுகின்றனர்

அமைச்சர் திரு சி வி சண்முகம் விழுப்புரம் தொகுதியில் மீண்டும் களம் காண்கிறார் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி சண்முகநாதன் தூத்துக்குடி மாவட்டம் பூநீவைகுண்டம் தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி எஸ் தேன்மொழி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகின்றனர மத்திய அரசின் சிறந்த நிர்வாகம் மாநில அரசின் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக தமிழக மக்கள் தேசிய ஜனநாயகக் கூட்டணியை ஆதரித்து வருவதாக பிஜேபி தேசியச்செயலரும் மாநிலத்திற்கான மேலிட பொறுப்பாளருமான திரு சி டி ரவி கூறியுள்ளார் உதகமண்டலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்வெட்டு இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்வதால் அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார் திமுக காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் ஜனநாயக நெறிமுறைகளை பின்பற்றாமல் வாரிசு அரசியலுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக அவர் கூறினார் ஜல்லிக்கட்டுக்கான தடையை பிஜேபி அரசுதான் நீக்கியது என்றும் திரு ரவி தெரிவித்தார்

விக்கெட் கீப்பர் ரிசப்பந்த் அபாரமாக விளையாடி சதமடித்தார்

கோவாவில்இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியின் முதல் கட்டத்தின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் கோவா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது